துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார்

இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்கவுள்ளது ஹைதராபாத் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா பட்டம் வென்றார்

சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை சார்பில் இன்று தொகுக்கப்பட்டுள்ள குடியரசுத் துணைத் தலைவரின் இரண்டாண்டு கால பணிகள் குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டிருப்பது காலத்தின் கட்டாயம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நூலினை வெளியிட்டு பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இந்த சட்டப் பிரிவை ரத்து செய்யப்பட்டதன் மூலம் ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதம் முற்றுப்பெறும் என்று கூறினார் ஜம்மு கஷ்மீரின் வளர்ச்சிக்கும் இது உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிளாமி பேசுகையில் தமிழக அரசின் வளர்ச்சிக்கு திரு வெங்கப்யா நாயுடு எப்போதும் துணை நின்றுள்ளதாக கூறினார்

தகவல் ஒலிபரப்புத் துறை செயலர் திரு அமித் கரே மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதனையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குடியரகத் துணைத் தலைவர் குறித்த புகைப்பட கண்காட்சியையும் திரு வெங்கய்யா நாயுடு மற்றும் மத்திய அமைச்சர் பார்வையிட்டனர்

இதன்காரணமாக ஒகேனக்கல்லில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தர்மபுரியிலிருந்து தண்ட பாணி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

காரணமாக கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்குளக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இகன் விடுக்குமாறும் தமிழக அரசுக்கு அந்த அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இகற்கிடையே நீலகிரி மாவட்டத்தில் மனம மற்றம் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதை அடுத்து இயல்பு நிலை படிப்படியாக திரும்பி வருவகாக எமகு செய்கியாளர் செரிவிக்கிறார்

மாவட்டத்தின் நிலச்சரிவு மற்றம் மாம் விமுந்த இடங்களில் ஈடுபடுத்தப்பட்டு போக்கவரத்து சீரமைக்கும் பணி தரிதமாக நடைபெற்று வருகின்றன

இந்த திட்டத்தின்கீழ் திருவாரூர் மாவட்டம் சொரக்குடி ஊராட்சியில் உள்ள குளத்தில் தார்வாரும் பணிகளை தொடங்கி வைத்தப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இன்று நாமக்கல்லில் நடைபெற்ற மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான முகாம் மாணவர்களுக்கு விரைவில் நடத்தப்படவுள்ளதாக அவர் கூறினார் உலகின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை கொண்டு தமிழகத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

ரூபாய் செலவில் குடிமராமத்துப் பணிகள் நடைபெற்று வருகின்றன நெல்லை மாவட்டம் சங்கரன் கோயிலில் உள்ள அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதியம்மாள் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஆடித் தபசு விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது நீலகிரி மலை ரயில் சேவையை தனியார் பங்களிப்புடன் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே வாரிய உறுப்பினர் திரு ராகேஷ் அகர்வால் கூறியுள்ளார்

விளைபாட்டுச் செய்கிகள் இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்கவுள்ளது போர்ட் ஆப் ஸ்பெயினில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தகு ஹைதராபாத் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா பட்டம் வென்றார்

பெலாரஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரவி வெண்கலப் பதக்கம் வென்றார்